குடிநீர் பிரச்சனையைதீர்ப்பதற்குதேவையானநடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார் நேற்றுகோவைவிமானநிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் குடிநீர் தட்டுப்பாடுஏற்படும் பகுதிகளில் தடையின்றிதணீர் விநியோகம் செய்வதற்குபோதியநிதிஒதுக்கீடுசெய்திருப்பதாகதெரிவித்தார் காவிரியில் தமிழகத்திற்குஉரியநீரினைகர்நாடகஅரசுவழங்கும் என்றுஎதிர்பார்ப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார் தமிழகத்தில் இருமொழிகொள்கைதான் பின்பற்றப்படும் என்றும் அவர் திட்டவட்டமாகதெரிவித்தார்

தமிழகத்தில் குடிநீர் விநியோகம் சீராக இருப்பதைஉறுதிசெய்வதற்காகபல்வேறுநடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகஉள்ளாட்சித்துறைஅமைச்சர் திருவேலுமணிகூறியுள்ளார் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் மாநிலத்தில் நேற்றுகோவையில் வறட்சிமற்றம் மழையின்மைகாரணமாககுடிநீர் பிரச்சனைஏற்பட்டதாககுறிப்பிட்டார்

மூலம் தண்ணீர் விநியோகம் செய்யப்படுவதுஅதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் லாரிகள் அவர் தெரிவித்தார் உள்ளாட்சிதேர்தலுக்கானபணிகள் தரிதமாகநடைபெற்றுவருவதாகவும் அவர் கூறினார் அஇஅதிமுககூட்டணிகட்சிகளுக்கிடையேஎவ்விதபிரச்சனையும் இல்லைன்றும் திருவேலுாமணிதெரிவித்தார் இதற்கிடையே குடிநீர் பிரச்சளைக்குதீர்வுகானும் பொருட்டுதருமபுரி மாவட்டத்தில் இரண்டுவட்சம் லிட்டர் மழைநீரைசேகரித்துகாவல்துறையினர் சாதனைப்படைத்துள்ளனர்

திருச்சிவிமானநிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

இதற்கானஅறிவிக்கைநேற்றுவெளியிடப்பட்டுள்ளது வர்த்தகர்களுக்குஊக்கமளிக்கும் வகையில் இந்தநடைமுறை மூன்றுஆண்டுகளுக்குசெயல்பாட்டில் இருக்கும் என்று இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் ஊழியர்களுக்கு இரவு நேரங்களில் உரியபோக்குவரத்துவசதியைசெய்துதரவேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மகளிர் பாதுகாப்டைஉறுதிசெய்வதற்கானஅனைத்துநடவடிக்கைகளையும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மேற்கொள்ளவேண்டும் என்றும் அந்தஅறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நித்திஆயோக் அமைப்பினைபிரதமர் திருநரேந்திரமோடிமாற்றிஅமைத்துள்ளார் பிரதமர் தலைமையிலான இந்தஅமைப்பின் துணைத் தலைவராகதிருராஜீவ் குமார் தொடர்ந்தநீடிப்பார் என்றுமத்தியஅரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது மத்தியஅமைச்சர்கள் திருஅமித் ஷா திரு ராஜ்நாத் சிங் திருமதிநிர்மலாசீதாராமன் திருநரேந்திரசிங் தோமர் ஆகியோர் அலுவல் சார் உறுப்பினர்களாகநியமிக்கப்பட்டுள்ளனர் சிறப்பு அழைப்பாளர்களாகமத்தியஅமைச்சர்கள் திருநிதின் கட்கரி திருதாவர்சந்த் கெலாட் திருபியூஷ் கோயல் திருராவ் இந்திரஜீத் சிங் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் பாதுகாப்பு தளவாடங்கள் கொள்முதல் குறித்துஅத்துறைக்கானஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நேற்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆலோசனைநடத்தினார் உள்நாட்டிலேயேதயாரிக்கப்படும் பாதுகாப்பு தளவாடங்களைவாங்குவதற்குமுன்னுரிமைஅளிக்குமாறுஅவர் அதிகாரிகளுக்குஅறிவுறுத்தினார்

இந்தவிபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் பெயர்களைதூதரகஅதிகாரிகள் வெளியிட்டுள்ளனர்

அமெரிக்காவிடமிருந்துஅதிநவீனபீரங்கிமற்றும் ஏவுகணைகளைவாங்க தைவான் முடிவு செய்துள்ளது

செய்திவிளம்பரத்துறை இயக்குநர் டாக்டர் சங்கருக்கு தமிழ்நாடுஅரசுகேபிள் டிவிநிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் பொறுப்பு கூடுதலாகவழங்கப்பட்டுள்ளது ரயில்வேகோட்டத்திற்குட்பட்டளட்டுரயில் நிலையங்களில் நிர்பையாதிட்டத்தின்கீழ் சேலம் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன

இரண்டுபேர் காயமடைந்தனர்

மெரினாகடற்கரையில் போராட்டங்களோ பொதுக்கூட்டங்களோநடத்தக்கூடாதுஎன்றஉத்தரவினைஅதிகாரிகள் முழுமையாகபின்பற்றவேண்டும் என்றுசென்னைஉயர்நீதிமன்றம் அறிவுறுத்திஉள்ளது

இன்றிரவு ஏழு மணிக்குநடைபெறவுள்ளஆட்டத்தில் இந்தியா போலந்தைஎதிர்கொள்கிறது